நிவாரணப் பணிகளைமேற்கொள்வதற்காகதமிழகஅரசுகோரியநிதியைவிடகூடுதலாகமத்தியஅரசுவழங்க வேண்டும் என்றுதிமுகவலியுறுத்தியுள்ளது சையீத் மோடிசர்வதேசபேட்மின்டன் போட்டியில் சமீர் வர்மாபட்டம் வென்றார்

அறிவிக்கப்பட்டுள்ளார்

உள்துறை இணைச் செயலர் திரு டேனியல் ரிச்சர்ட் தலைமையிலான இக்குழுவினர் நேற்று தஞ்சைமற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்டனர்

நாகைசென்றமத்தியக் குழுவினர் அம்மாவட்டஆட்சியர் அலுவலகத்தில் புயல் பாதிப்பு தொடர்பான புகைப்படம் மற்றும் வீடியோக்களைபார்வையிட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியகுழுவின் தலைவர் திரு டேனியல் ரிச்சர்ட் புயல் பாதிப்பு கடுமையாகஉள்ளதாகதெரிவித்தார் இன்று நாகையில் பாதிக்கப்பட்டபகுதிகளைஅவர்கள் பார்வையிடவுள்ளனர் பின்னர் சென்னைதிரும்பும் மத்தியக் குழு நாளைமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமியுடன் ஆலோசனைநடத்திவிட்டு புதுதில்லிசென்றுஅறிக்கையைசமர்ப்பிக்கவுள்ளதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் இதற்கிடையே புயலினால் பாதிக்கப்பட்டமாவட்டங்களில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றுவருவதாகஉள்ளாட்சித் துறைஅமைச்சர் திரு

வேலுமணிகூறியுள்ளார் நேற்றுநாகையில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் பாதிக்கப்பட்டபகுதிகளில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் நிவாரணப் பணிகளைமேற்கொண்டுவருவதாகதெரிவித்தார் பாதிக்கப்பட்டஅனைத்துப் பகுதிகளிலும் நிவாரணப் பணிகள் சிறப்பாகநடைபெற்றுவருவதாக சமூக நலத்துறைஅமைச்சர் திருமதிசரோஜாகூறியுள்ளார்

நிவாரணப் பணிகளில் அரசியல் பாகுபாடின்றிஅனைத்துதரப்பினரும் அரசுக்குஒத்துழைப்பு அளிக்கவேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

நாமக்கல் மாவட்டம் மானுவகாட்டுப்பாளையத்தில் நேற்றுசெய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனைத் தெரிவித்தார்

சத்தியகோபால் கூறியுள்ளார் நேற்றுநாகையில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் புயல் சேதமகுறித்தகணக்கெடுக்கும் பணி தொடர்ந்துமேற்கொள்ளப்பட்டுவருவதாகதெரிவித்தார் இதற்கிடையே புயல் சீரமைப்புப் பணிகள் நடைபெற்றுவருவதால் நாகைவருவாய் கோட்டத்திற்குஉட்பட்டபள்ளிகளுக்குஇன்றுவிடுமுறைஅறிவிக்கப்பட்டுள்ளது

கஜ புயல் பாதிப்பு தொடர்பாகதமிழகஅரசுகோரியநிதியைவிடகூடுதலாகமத்தியஅரசுவழங்க வேண்டும் என்றுதிமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்

அரசியல் சாசனதினம் இன்றுகொண்டாடப்படுகிறது

இதனையொட்டி நாடுமுழுவதும் பல்வேறுநிகழ்ச்சிகளுக்குஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அரசியல் சாசனதினத்தையொட்டி உச்சநீதிமன்றதலைமைநீதிபதி ரஞ்சன் கோகோய் நேற்று புதுதில்லியில் அளித்தவிருந்துநிகழ்ச்சியில் குடியரசுதுணைத் தலைவர் திருவெங்கையாநாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடிஆகியோர் பஙகேற்றனர்

பாதுகாப்புத் கிறையில் குறிப்பிடத்தக்கவகையில் இந்தியாமுன்னேற்றத்தைட்டியுள்ளதாகபாதுகாப்பு ஆராய்ச்சிமேம்பாட்டுநிறுவனத்தின் தலைவர் டாக்டர் சதீஷ் ரெட்டிகூறியுள்ளார் காஞ்சிபுரத்தைஅடுத்தஏனாத்தூரில் உள்ளபல்கலைக் கழகம் ஒன்றின் பட்டமளிப்பு விழாவில் கலந்துகொண்டுஅவர் உரையாற்றினார் விண்வெளிஆராய்ச்சியில் பல்வேறுசாதனைகளை இந்தியாபடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்

தொழில் தொடங்குவதற்கானஉகந்தமாநிலமாகதமிழகம் திகழ்கிறதுஎன்றுதொழில்துறைஅமைச்சர் திரு சம்பத் கூறியுள்ளார் உலகமுதலீட்டாளர்கள் மாநாடு வரும் ஜனவரிமாதம் சென்னையில் நடைபெறவுள்ளதையொட்டி மதுரையில் நேற்றுநடைபெற்றமுன்னேற்பாடுகூட்டத்தில் கலந்துகொண்டுஅவர் பேசினார்

ஈராளில் நேற்றுநிலநடுக்கம் ஏற்பட்டது

கடற்படைதலைமைதளபதிஅட்மிரல் கனில் லம்பா அரசுமுறைப் பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார் ஜம்மு கஷ்மீரில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்டநடவடிக்கையில் ஏழு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் சத்திஷ்கடில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்டநடவடிக்கையில் இரண்டுநக்ஸவைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர்

காங்கிரஸ் கட்சியின் மூத்ததலைவர்களில் ஒருவரும் முன்னாள் மத்தியஅமைச்சருமானதிரு ஜாஃபர் ஷெரீப் நேற்றுபெங்களூருவில் காலமானார் அவரதமறைவிற்குபிரதமர் உட்படபலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் பெரம்பலூர் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடியபயிற்சிகளைபெறவிருப்பமுள்ளவர்கள் இம்மாத இறுதிக்குள் விண்ணப்பிக்குமாறுகேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்

சையத் மோடிசர்வதேசபேட்மின்டன் போட்டியில் இந்தியாவின் சமீர் வர்மாபட்டம் வென்றார்

மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் சாய்னாநேவால் தோல்வியடைந்தவெள்ளிப் பதக்கம் வென்றார் ஆடவர் மற்றும் மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டங்களிலும் இந்திய இணைகள் தோல்விய்டைந்தன உலகமகளிர் குத்துச்சண்டைசாம்பியன் போட்டியின் சிறந்தவீரராக இந்தியாவின் மேரிகோம் அறிவிக்கப்பட்டுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் ஆறாவதுமுறையாக தங்கப் பதக்கம் வென்று வரலாற்றுச் சாதனையைஅவர் படைத்தார்